வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுஅளவில் செய்யப்பட்டுள்ளன

கூடங்குளம் முதலாவது அணுஉலையில் மீண்டும் மின்உற்பத்தி தொடங்கியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவிசங்கர் பிரசாத்

வாக்குப்பதிவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் ஒட்டபிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது

கடலார் டிஸ்டிக்ல முனிசிபல் லை ஸ்கூல் திருவதிகை காங்கேயம் ஈரோட்ல ஒரு போலிங் ஸ்டேஷன் பஞ்சாயத்து யூனியன் எலிமண்ட்ரி ஸ்கூல் திருமங்கலம் ஆண்டப்பட்டி

வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்குமாறும் அவர் கூறியுள்ளார்

கட்டாயம் வாக்களியுங்கள் வாக்காளர் சீட்டை மட்டுமே பயன்படுத்தி வாக்களிக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பயிற்சியும் தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரைடால் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தும் உள்விவகாரங்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஊடகங்கள் வெளியிடுவதை தேர்தல் ஆணையம் கண்டித்துள்ளது தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய தகவல்கள் அர்த்தமற்றவை என்றும் அவை தவிர்க்கப்பட வேண்டியவை என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்காகவும் வாக்கு எண்ணிக்கையை மேற்கொள்வதற்கும் நாட்டில் உள்ள அனைத்து தலைமைத் தேர்தல் அதிகாரிகளும் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளும் கடுமையாக உழைத்து வரும் நிலையில் இதுபோன்ற தேவையில்லாத சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஊடகங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் இன்று வெளியான தேர்தல் ஆணையத்தின் செய்திக் குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

கேதா்நாத்தில் உள்ள சிவன் கோவிலில் அவா் வழிபாடு செய்தாா் பத்ரிநாத்தில் உள்ள கோவிலில் நாளை அவர் வழிபாடு செய்யவுள்ளார்

பிஜேபி க்கு எதிரான அணியை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தோதல் முடிவுகள் வெளி வந்த பின்னா் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் முன்னதாக திரு சந்திரபாபு நாயுடு இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியைச் சோ்ந்த திரு சுதாகர் ரெட்டி மற்றும் திரு டி ராஜா வையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோரையும் திரு சந்திரபாபு நாயுடு சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதுதொடர்பாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூவிடம் அக்கட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் தொகுதிக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் இருந்தும் பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பணப்பட்டுவாடா தடுக்கப்படாவிட்டால் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இருக்காது என்று திமுக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகளில் நம்பகத் தன்மையை ஏற்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டுமென்று மீண்டும் வலியுறுத்தினார் உயர்கல்வி பயில்வதற்காக தில்லி உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் தமிழக மாணவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

தில்லி போன்ற இடங்களுக்கு கல்வி பயில செல்லும் தமிழக மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தப்பட்டு மனஅழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு இன்னுயிரை இழப்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது என்றும் இதைத் தடுக்கவும் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கை தேவை என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக் கழகத்தின் அனைத்து சான்றிதழ்களும் இனி தேசிய சான்றிதழ் பதிவு கருவூலத்தில் மின்னணு வடிவில் பதிவு செய்யப்படும் என்று அப்பல்கலைக் கழகம் அறிவித்துள்ளது உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அவர்களின் சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களோ அல்லது வேலை வழங்கும் நிறுவனங்களோ மின்னு வடிவில் பார்த்து தெரிந்து கொள்ள இந்த அமைப்பு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பாடலை சர்வதேச கிரிக்கெட் குழுமம் வெளியிட்டுள்ளது